குஜராத் கடற்கரையை தாக்க உள்ள வாயு புயல் நிலவரங்களை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறது புதுவையில் கணிப்பொறிப் பழுதுபார்ப்பில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான பயிற்சி கூடத்தை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று தொடக்கி வைத்தார் புதுவையில் நிபா வைரஸ் தாக்குதல் குறித்து பொதுமக்கள் பீதியடையத் தேவையில்லை என்று ஜிப்மர் மருத்துவக் கண்காணிப்பாளர் டாக்டர் அசோக் படே கூறியுள்ளார் மோடி கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் நடைபெற உள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாளை முதல் பிரதமர் திரு

இரு நாடுகளிலும் ஜனநாயக அரசுகள் இருப்பதால் பிரதமரின் பயணம் வர்த்தக உறவுகளை ஆழப்படுத்தவும் உதவிகரமாக அமையும் என்று கிர்கிஸ் குடியரசுக்கான இந்திய தூதர் திரு அலோக் திம்ரி தெரிவித்துள்ளார்

இதற்கிடையே நாளை கிர்கிஸ்தான் செல்லும் பிரதமரின் விமானம் பாகிஸ்தான் வான்பரப்பில் பறக்காது என்றும் ஓமன் ஈரான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகள் வழியாகவே பிரதமர் கிர்கிஸ்தான் செல்வார் என்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் தெரிவித்துள்ளார் நாளை குஜராத் மற்றும் இதர பகுதிகளை தாக்கும் என எதிர்பார்க்கப்படும் வாயு புயல் நிலவரங்களை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறது சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை தாம் தொடர்ச்சியான முறையில் தொடர்பு கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

புயலால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள அனைத்து பகுதி மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு தாம் பிராதிப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் புயல் ஆபத்தை சந்திக்கும் மக்கள் அவ்வப்போது அரசு வழங்கும் தகவல்களை பின்பற்றி அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்கிடையே அரபிக் கடலில் உருவான வாயு புயல் இன்று மேலும் தீவிரமடைந்து குஜராத் கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது

போர்பந்தர் மகுவா மற்றும் வெராவல் டையு தீவிற்கும் இடையே மழைப் பொழிவு இருக்கும் என்றும் குஜராத் அம்ரேலி ஜுனாகாத் கிர் சோம்நாத் மற்றும் போர்பந்தர் மாவடங்களில் கடும் பாதிப்பு இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வுத் துறை தெரிவித்துள்ளது முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக போர்பந்தர் ராஜ்கோட் மற்றும் டையு விமானநிலையங்களில் பயணிகள் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேற்கு ரயில்வேயின் பாவ்நகர் ராஜ்கோர்ட் மற்றும் அகமதாபாத் கோட்டங்களில் ரயில் சேவை இன்று மாலை முதல் நிறுத்தி வைக்கப்படுகிறது

விஜய் ருபானி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொழிலாளர் முறையை குழந்தை ஒழிக்க சட்ட அமலாக்கத்தின் அவசியத்தை வலியுறுத்துவது உட்பட பல்முனை உத்திகளை அரசு கடைபிடித்து வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகத்தின் செயலர் திரு ஹீராலால் சமாரியா கூறியுள்ளார் உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுடெல்லியல் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

லட்சமாக குறைந்திருப்பதாக அவர் அமைச்சகத்தின் இணைச் செயலர் திருமதி கல்பனா இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் ராஜ்சிங்கோட் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கவும் வேலையில் இருந்து மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு தொழிற்பயிற்சியுடன் கூடிய வழக்கமான கல்வி அளிக்கவும் தேசிய திட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

ஆயினும் விமானம் விழுந்து கிடக்கும் இடத்தை இவர்கள் எட்டி மீட்பு பணிகளை தொடக்க சிறுது நேரமாகலாம் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது

அஇஅதிமுக நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலையைகத்தில் இன்று நடைபெற்றது

எல் ஏக்கள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தை தொடர்ந்து அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் இணை ஒருங்கினைப்பாளர் திரு எடப்பாடி பழனிச்சாமி ஆகியோர் இன்று கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியினர் கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பேசினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர் கணிப்பொறி உற்பத்தி மற்றும் பழுதுபார்ப்பில் புதுவையைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க டெல் இண்டியா நிறுவனமும் சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாயக் கல்லூரியும் இணைந்து அமைத்துள்ள முதலாவது டெல் ஸ்கில் இண்டியா பயிற்சிக் கூடத்தை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று தொடக்கி வைத்தார் டெல் இண்டியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலான் இயக்குநர் திரு

நிகழ்ச்சியில் திரு நாராயணசாமி பேசுகையில் புதுவை அரசும் இத்தகைய திறன் பயிற்சிகளை மேம்பாட்டு அளித்து வருவதாகவும் இப்பயிற்சிகளில் கிராமப்புற பெண்களுக்கு முன் உரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார்

புதுவையில் இந்திய மாணவர் கூட்டமைப்பு மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இன்று தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சைக்கிள் பேரணி நடத்தினர் இந்தி திணிப்பை கண்டித்தும் புதுவை தமிழகத்தில் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியும் பேரணி நடத்தப்பட்டது மிஷன் வீதியில் கல்வே கல்லூரியில் இருந்து புறப்பட்ட இந்த சைக்கிள் பேரணி ஒயிட் டவுன் வீதிகள் வழியாக மீண்டும் கல்வே கல்லூரிக்கு வந்து சேர்ந்தது

இது குறித்து சிறைக்கண்காணிப்பாளர் திரு கோபிநாத் கொடுத்த புகாரின் பேரில் சிறைக் கைதிகள் இருவர் மீது காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்

புதுவையில் நிப்பா வைரஸ் தாக்குதல் குறித்து பொதுமக்கள் பீதி அடையத் தேவையில்லை என்று ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அசோக் படே கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரளத்தில் நிப்பா வைரஸ் தாக்குதல் இருப்பதாக தெரியவந்த உடன் புதுவையிலும் ஜிப்மர் மற்றும் அரசுப் பொது மருத்துவமனையில் அனைத்து முன்எச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நிப்பா வைரஸ் தாக்குதல் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டுகள் மற்றும் மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஜிப்மர் மருத்துவமனையில் நிப்பா வைரஸ் தாக்குதல் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நோயாளியின் ரத்த மாதிரிகள் மருத்துவ பரிசோதனைக்காக புனே க்கு அனுப்ப பட்டுள்ளதாகவும் பரிசோதனை முடிவுகள் கிடைத்த பின்னரே நிலமைகள் உறுதியாகும் என்றும் திரு

ஜிப்மர் தலைவர் டாக்டர் விஎம் கட்டோச் தலைமையில் நடைபெற உள்ள இவ்விழாவில் மத்திய அரசின் சுகாதார சேவைகள் துறைத் தலைமை இயக்குநர் டாக்டர் வெங்கடேஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு உரை நிகழ்த்த இருக்கிறார்

இடையிலான போட்டி நாட்டிங் ஹாமில் நாளை நடைபெற உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்தகள் நாளை முதல் பிரதமர் திரு

குஜராத் கடற்கரையை தாக்க உள்ள வாயு புயல் நிலவரங்களை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறது புதுவையில் கணிப்பொறிப் பழுதுபார்ப்பில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான பயிற்சி கூடத்தை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று தொடக்கி வைத்தார் புதுவையில் நிபா வைரஸ் தாக்குதல் குறித்து பொதுமக்கள் பீதியடையத் தேவையில்லை என்று ஜிப்மர் மருத்துவக் கண்காணிப்பாளர் டாக்டர் அசோக் படே கூறியுள்ளார்